தமிழகத்தில் வறட்சியைப் போக்குவதற்குமத்தியஅரசிடம் ஆயிரம் கோடி ரூபாய் நிதிகோரியிருப்பதாகதுணைமுதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

சர்வதேசயோகாதினம் இன்றுசிறப்பாககொண்டாடப்பட்டது

தென்மேற்குபருவமனழதமிழகத்தில் பரவலாகதொடங்கியுள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

உலகக் கோப்பைகிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து இலங்கைஅணிகளுக்கு இடையிலானஆட்டம் தற்போதுநடைபெற்றுவருகிறது

ஜோவார்பேட்டையிலிருந்துதினமும் பத்துமில்லியன் லிட்டர் குடிநீரைசென்னைக்குரயில் மூலமாகக் கொண்டுவந்து

சென்னையைச் செயலகத்தில் இன்று பெருநகரசென்னைமாநகராட்சிஉள்ளிட்டஅனைத்துமாவட்டங்களில் விநியோகம் குடிநீர் குறித்தவிரிவானஆய்வுக்குப் பிறகு முதலமைச்சர் இதற்கானஉத்தரவைப் பிறப்பித்துள்ளார்

பணிகள் நடைபெற்றுவருவதாகவும் பருவமழைகுறித்தநேரத்தில் பெய்யாததால் ஏற்பட்டுள்ளகடுமையானதண்ணீர் பற்றாக் குறையொடுகட்டகூடுதல் நிதிஒதுக்க இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறினார் பிரச்சினையைதீர்க்கமாநிலஅரசுஅனைத்துநடவடிக்கைகளையும் குடிநீர் எடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்தார்

பொருளாதாரவளர்ச்சியைஉறுதிசெய்யவேண்டியபொறுப்பு மத்தியஅரசுக்குஉள்ளதாகக் குறிப்பிட்டஅவர் மாநிலஅரசுகள் தங்களதுகடமையைசெய்யவேண்டும் என்றார் புதுதில்லியில் நடைபெற்றபட்ஜெட்டுக்குமுந்தையஆய்வுக்கூட்டத்தில் துணைமுதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கலந்துகொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் வறட்சியைப் போக்குவதற்குமத்தியஅரசிடம் ஆயிரம் கோடி ரூபாய் சிறப்பு நிதிகோரப்பட்டுள்ளதாகக் கூறினார்

தூத்துக்குடிமாநகராட்சிஅலுவலகத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியில் நீர் சேமிப்பு விழிப்புணர்வு குறும்படத்தைவெளியிட்டுப் பேசியஅவர் மழைபொய்த்ததால் ஏற்பட்டுள்ளகுடிநீர் தட்டுப் பாட்டைப் போக்குவதற்குபோர்க்காலஅடிப்படையில் மாநிலஅரசுநடவடிக்கைஎடுத்துவருவதாகத் தெரிவித்தார் மழைநீரைசேமிக்கவேண்டியதன் அவசியத்தைமக்கள் புரிந்துகொள்ளவேண்டும் என்றும் இது குறித்தவிழிப்புணர்வு விரிவானஅளவில் ஏற்படுத்தப்படவேண்டும் என்றும் திருகடம்பூர் ராஜூ வலியுறுத்தினார்

இடைநிற்றலைதவிர்க்கசிறப்பு ஊக்கத்தொகையாகஐயாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டமும் கல்வி செயல்படுத்தப்பட்டுவருவதாகதிருசெல்லூர் ராஜூ தெரிவித்தார் மாற்றுத் திறனாளிகள் நலனுக்காகசிறப்பாகபணியாற்றிவரும் தொண்டுநிறுவனம் கூட்டுறவு வங்கி வேலைவாய்ப்பு அளித்ததனியார் நிறுவனம் சமூகப் பணியாளர் மருத்துவர் உள்ளிட்டோரைஷாக்குவிக்கும் வகையில் முதலமைச்சர் விருதுகள் ஆண்டுதோறும் தமிழகஅரசால் வழங்கப்பட்டுவருகிறது

ஐந்தாவதுசா்வதேசயோகாதினம் இன்றுகொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டிநாடுமுழுவதும் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் இன்று காலைபிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் தேசியஅளவிலானநிகழ்ச்சிநடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசியபிரதமர் சுகாதாரத் திட்டங்களுடன் யோகாவையும் இணைக்கவேண்டியதன் அவசியத்தைவலியுறுத்தினார் யோகாஎன்பதுகட்டுப்பாடு அதனைபின்பற்றுவதுஅவசியம் என்றும் அவர் கூறினார் நவீனகாலயோகாவைஅனைவருக்கும் கொண்டுசெல்வதுஅவசியம் என்றுகுறிப்பிட்டபிரதமா் ஏழைகள் பிணியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் விடுபடுவதற்குயோகாஉதவும் என்றாா் யோகாவைமக்கள் மத்தியில் கொண்டுசெல்வதில் இந்தஆண்டில் சிறப்பாக பங்காற்றியஅமைப்புகளுக்குபிரதமா் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன நாட்டின் தலைநகர் தில்லியிலும் யோகாநிகழ்ச்சிகள் நடைபெற்றன குடியரசுத் தலைவா் மாளிகையில் நடைபெற்றயோகாநிகழ்ச்சியில் பங்கேற்றகுடியரசுத் தலைவா் திருராம்நாத் கோவிந்த் ஆரோக்கியவாழ்வுக்கும் மனம் மற்றும் உடலுக்குசமன்பாட்டைஏற்படுத்தவும் உலகிற்கு இந்தியாகற்றுத்தந்தமிகப்பெரியபரிசுயோகாஎன்றுதெரிவித்தாா்

வெளிநாடுவாழ் இந்தியா் மையத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியில் வெளிநாட்டு தூதா்களுடன் வெளியுறவுத் துறைஅமைச்சா் திருஜெயசங்கா் பங்கேற்றாா் இதேபோல் நாட்டின் அனைத்துமாநிலங்களிலும் யோகாநிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நாளைபொட்டிதமிழ்நாட்டிலும் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன சென்னைஆளுநர் மாளிகையில் நடைபெற்றயோகாநிகழ்ச்சியில் ஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் கலந்துகொண்டார்

மத்தியமாநிலஅரசுஅலுவலகங்கள் மற்றும் அரசுப் பள்ளிகளிலும் யோகாநிகழ்ச்சிகள் நடைபெற்றன சமுதாயத்தின் நலனுக்குமகளிர் நலன் அவசியம் என்றும் இதற்குயோகாபயிற்சிஉதவுவதாகவும் யோகாபயிற்றுனர் பாரதிதெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் வறட்சியைப் போக்குவதற்குமத்தியஅரசிடம் ஆயிரம் கோடி ரூபாய் சிறப்பு நிதிகோரியிருப்பதாகதுணைமுதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

சர்வதேசயோகாதினம் இன்றுசிறப்பாககொண்டாடப்பட்டது

தென்மேற்குபருவமழைதமிழகத்தில் பரவலாகதொடங்கியுள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது